தேசியக்கொடியை ஏற்றி வைத்தார்

அணியை எதிர்கொள்கிறது

இதனையடுத்து முப்படைகள் மற்றம் பல்வேறு படைப்பிரிவுகளின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றக்கொண்டார் இந்திய ரானுவத்தின் வலிமையை பறைசாற்றும் பல்வேறு வாகனங்கள் அணிவகுத்து வந்தன குடியரசு தின அணிவகுப்பில் முதல்முறையாக ரஃபேல் போர் விமானம் இடம்பெற்றிருந்தது போர்விமானத்தின் முதல் பெண் விமாளியான பாவனா காந்த் இந்த அணிவகுப்பில் கலந்துகொண்டார் பின்னர் பல்வேறு மாநிலங்களின் சிறப்பை வெளிப்படுத்தும் அலங்கார ரதங்கள் அணிவகுத்து வந்தன தொன்மையும் சிறப்பும் வாய்ந்த பல்லவர் கால சிற்பங்கள் கடற்கரை கோவில் ஆகியவற்றை சித்தரிக்கும் தமிழகத்தை சேர்ந்த அலங்கார ரதம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இதனை தொடர்ந்து கலைநிகழச்சிகளை கொண்ட அணிவ குப்பும் நடைபெற்றன தில்லி தமிழ்பள்ளிகள் சங்கத்தின் மாணவிகள் மயிலாட்டம் கோலாட்டம் கரகாட்டம் போன்ற நாட்டுப்புறக் கலைகளை பிரதிபலிக்கும் நடனங்களை ஆடி மகிழ்வித்தனர் இந்திய விமானப்படையை சேர்ந்த விமானங்களின் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன முன்னதாக விமானப்படை ஹெலினாப்டர்கள் வானில் அணிவகுத்து வந்தன

குடியரசு திளத்தையொட்டி நாடு முழுவதம் பல்வேறு மாநிலங்களின் தலைநகரங்களில் மாநில ஆளுநர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் குடியரசு தினத்தையொட்டி சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் காந்தி சிலை அருகே நடடபெற்ற வண்ணமிகு விழாவில் ஆளுநர் திரு பள்வாரிவால் புரோகித் தேசிய கொடியப ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் முப்படையினர் மத்திய ரிசர்வ் காவல்பளட தமிழக காவல்துறையின் கமான்டோ பிரிவு சிறப்பு காவல்படை பெண் காவலர்கள் தீயணைப்பு மற்றும் வனத்துறையினரின் அனிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் குடிவலம் அரசுப்பள்ளி ஆசிரியர் திருமதி முல்லை மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ரயில் ஓட்டுநர் கரேஷ் சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி னல்நடை மருத்துவர் பிரகாஷ் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த சுதனியார் வாகள ஒட்டுநர் புகழேந்திரன் ஆகியோருக்கு வீரதீர செயலுக்காள அண்ணாப்பதக்கத்தை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் பதக்கம் கோவையைச் சேர்ந்த திரு அப்துல் ஐபாருக்கு வழங்கப்பட்டது சிறந்த விவசாயிக்கான நாராயணசாமி நாயுடு விருது திரு செல்வகுமாருக்கும் சிறந்த உழவர் உற்பத்தியாளருக்கான விருது ஈரோட்டைச் சேர்ந்த திரு ஈஸ்வர மூர்த்தி வெள்ளியங்கிரி குழுமம் தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர் சங்கம் சிறுதாளிய உழவர் உற்பத்தியாளர் சங்கத்திற்கு வழங்கப்பட்டது சென்ளை புனித தோமையார் மலை னவல் ஆய்வாளர் மகுடஸ்வரி கேலம் உதவி ஆய்வாளர் செல்வராஜ் திருவில்லிபுத்தூர் தலைமை காவலர் சண்முககந்தரம் திருவண்ணாமலை தலைமை காவலர் எஸ் ராஜசேகரன் ஆகியோருக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கம் வழங்கப்பட்டது சிறந்த காவல் நிலையத்திற்கான முதல் பரிசு சேலம் நகர காவல்நிலையத்திற்கும் இரண்டாம் பரிசு திருவண்ணாமலை நகர காவல் நிலையத்திற்கும் மூன்றாம் பரிக சென்னை கோட்டுர்புரம் நிலையத்திற்கும் வழங்கப்பட்டது காவல்துறையினரின் சாகச நிகழ்ச்சிகள் தஞ்சை தென்னக பன்பாட்டு மையம் மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு துறை ஏற்பாடு செய்திருந்த கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து அரசுத் துறைகளின் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பும் நடைபெற்றது சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் துணை முதலனமச்ச் திரு ஒ பன்னீர்செல்வம் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி நீதிபதிகள் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் விழாவில் கலந்த கொண்டனர் குடியரசு தினத்தைபொட்டி இந்திய மக்களுக்கு பிரிட்டிஷ் பிரதமர் திரு போரீஸ் ஜான்சன் வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இந்தியாவுக்கு விரைவில் தாம் வர திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த குடியரசு தினவிழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளவிருந்த திரு போரீஸ் ஜான்சன் உருமாறிய தொற்று பரவலால் தமது வருகையை ரத்து செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது குடியரசு தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சுதந்திரம் சமத்துவம் சனேதரத்துவம் அனைவருக்கும் நீதி ஆகிய சிறந்த விழுமியங்கள் அரசியல் சாசனத்தில் நிறைந்திருப்பதாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார் அரசியல் சாசன மாண்புகளை பாதுகாத்து நாட்டை நல்லிணக்கத்துடனும் அமைதியுடனும் முன்னேற்ற மக்கள் அனைவரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் குடியரசு தினத்தைபொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் போரில் உயிர்த்தியாகம் புரிந்த வீரர்களின் நினைவாக மலர்வளையம் வைத்து பிரதமர் மரியாதை செலுத்தினார் இந்திய ராணுவ வீரர்கள் சியாச்சின் மற்றும் கல்வாள் பள்ளத்தாக்குப் பகுதிகளில் உறைப்பளியையும் பொருட்படுத்தாமல் நாட்டின் எல்லைகளை தீரத்துடன் பாதுகாத்து வருவதாக குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் குடியரசுதினத்தைபொட்டி நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலம் உரையாற்றிய அவர் ரானுவ வீரர்களின் வீரம் தேச பற்று மற்றும் தியாக உணர்வால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் அடைவதாக குறிப்பிட்டா் விவசாயிகளின் நலனுக்காக பாடுபட மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்த குடியரசுத் தலைவா் பல்வேறு துறைகளிலும் பெருமிதம் அடையும் அளவிற்கு நாடு முன்னேறியுள்ளது என்றாா் பொருளாதார சீர்த்திருத்தங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று குறிப்பிட்ட அவர் தொழிலாளர் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக கொண்டுவரப்பட்டுள்ள சீர்த்திருத்தங்கள் குறித்து தவறான புரிதல் உள்ள போதிலும் விவசாயிகளின் நலனை காக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் தெரிவித்தாா் விவசாயிகளின் கடின உழழப்பால் நாட்டின் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கறினார் உணவு பாதுகாப்பு தேச பாதுகாப்பு நோய்கள் மற்றும் பேரிடர்களிலிருந்து மக்களை பாதுகாப்பதுடன் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்காக விஞ்ஞானிகள் ஆற்றிவரும் சேவையையும் அவர் பாராட்டினார் கோவிட் தொற்றுக்னன தடுப்பூசியை குறுகிய னலத்திற்குள் உருவாக்கி இந்திய விஞ்ஞானிகள் சாதனை படைத்திருப்பதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார்

லடாக்கில் இந்திய சீன படைகளுக்கிடையே நடைபெற்ற மோதலில் உயிரிழந்த ரானுவ கள்னல் சந்தோஷ் பாபுவிற்கு மகாவீர் சன்ரா விருது மரனத்திற்கு பிந்தைய விருதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

இதேபோன்று மத்திய ரிசர்வ் காவல்படை காவல்துறை தீயணைப்பு துறையினருக்கான விருத பெறுவோர் பட்டியலும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்ளை மாநகர காவல்துறை ஆணையர் மகேஷ்குமார் அன்வால் கூடுதல் டி ஜி பி டேவிட்சன் தேவாசீர்வாதம் உள்ளிட்டோர் குடியரசுத்தலைவரின் காவல்துறை விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்